இன்றைய காலக்கட்டத்திற்கு உகந்ததாக உள்ளது என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

தெரிவித்துள்ளன ஐநா பாதுகாப்பு குழுவில் இந்தியாநிரந்திர பங்காற்ற அமெரிக்க மீண்டும் ஆதரவு தெரிவித்துள்ளது

விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது

வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெறுவதற்கு தேவையாள அளைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு வினய்குமார் சௌவ்பே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

ஐந்து கட்டங்களாக நடைபெறும் இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் திங்கட்கிழமை எண்ணப்படுகின்றன மகாத்மா காந்தியின் கொள்கைகளான அமைதி சம உரிமை மற்றும் அகிம்சை ஆகியவை இன்றைய காலக்கட்டத்திற்கு உகந்ததாக உள்ளது என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளாா்

திறந்தவெளி கழிப்பிடமற்ற நாடாக இந்தியாவை மாற்றியது மிகப் பெரிய சாதனை என்று அவர் கூறினார் இக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி காந்தியடிகளின் கொள்கைகளை அனைத்து குடிமக்களும் தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாட்டிற்காக கடமையாற்றுவதும் நேர்மையாக செயல்படுவதும் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க உதவும் என்று காந்தி கூறியதை அவர் நினைவு கூர்ந்தார்

இக்கூட்டத்தில் குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர் பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிர கூட்டுறவு வங்கியில் பெற்ற கடன் தொகையை உடனடியாக திருப்பி செலுத்த வேண்டும் என எச் டி ஐ எல் நிறுவனத்திற்கு மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நிதிநெருக்கடியில் சிக்கியுள்ள இந்த வங்கியிடமிருந்து பெற்ற தொகையை எச் டி

இந்த வழக்கில் எச் டி ஐ எல் மற்றும் இதன் உரிமையாளர்களின் சொத்துக்களை விரைந்து விற்பனை செய்து கடன் தொகையை திருப்பி செலுத்த வேண்டும் என வழக்கை விளரித்த நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

அண்மையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் இதற்கான சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் இந்த யூனியன் பிரதேசங்களின் இணைப்பிற்கான அறிவிக்கையை உள்துறைஅமைச்சகம் வெளியிட்டுள்ளது புதிய யூனியன் பிரதேசத்திற்கு தத்ரா மற்றும் நாகர்ஹவவேலி டாமன் மற்றும் டையூ என பெயரிடப்பட்டுள்ளதாக அந்த அறிவிக்கை தெரிவிக்கிறது நிர்வாக வசதிகளுக்காக இந்த இரு யூளியன் பிரதேசங்களும் இணைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார்

மும்பை உயர்நீதிமன்றம் இந்த இணைக்கப்பட்ட யூளியன் பிரதேசத்திற்கும் உயர்நீதிமன்றமாக செயல்படும் சுட்டவிரோதமாக நாட்டில் குடியேறியவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் மற்றும் ஆம் அத்மி கட்சியினர் செயல்படுவதாக அமைச்சர் மத்திய திரு பிரகாஷ் ஜவடேகர் குற்றம்சாட்டியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சட்டவிரோதமாக நாட்டில் குடியேறியவர்களை வெளியேற்றவே அரசு முயற்சித்து வருவதாக தெரிவித்தாா்

நாட்டை முன்னேற்றப் பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் அதை எதிர்ப்பவர்களுக்கும் இடையே தற்போது முரண்பாடு நிலவுவதாக அவர் கூறினார் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து தவறான தகவல்களை பரப்பி போராட்டங்களை எதிர்கட்சிகள் தாண்டி விருவதாக உத்தரபிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்தியநாத் குற்றம்சாட்டியுள்ளார் லக்னோவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எத்தகைய காரணத்திற்காகவும் வன்முறைகளை பொருத்துக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார் வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார்

பெரும்பாலும் அனைத்து நகரங்களிலும் அமைதியான சூழ்நிலை நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அல்கொய்தா ஜெய்ஷ் இ முகமது உள்ளிட்ட அனைத்து தீவிரவாத இயக்கங்களுக்கும் எதிராக இணைந்து செயல்படுவது என இந்தியவும் அமெரிக்காவும் தெரிவித்துள்ளன வாஷிங்டனில் நடைபெற்ற பாதுகாப்பு மற்றம் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நிலையிலாள இருதரப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மும்பை மற்றும் பத்தான்கோட் தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கவும் இருநாடுகளும் வலியுறுத்தியுள்ளன ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தின் தலைவர் மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்கும் நடவடிக்கை உள்ளிட்ட தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு ஐநாவில் அமெரிக்கா அளித்த ஆதரவுக்கு இந்தியா நன்றி தெரிவித்துக்கொண்டுள்ளது தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியாவில் கொண்டுவரப்பட்டுள்ள சட்டங்களை வரவேற்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது வாஷிங்டன்னில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் ஆகியோர் கலந்துகொண்டனர் அமெரிக்காவின் சார்பில் வெளியுறவுத்துறை அந்நாட்டு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு மார்க் டி எஸ்பர் ஆகியோர் கலந்தகொண்டனர் இக்கூட்டத்தில் ஐநா பாதுகாப்பு குகூழுவில் இந்தியா நிரந்தர பங்காற்ற தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கப்படும் என அமெரிக்கா உறுதி அளித்துள்ளது அணு பொருட்கள் விநியோகஸ்தர் குழுவிலும் இந்தியாவை இணைப்பதற்கு ஆதரவு அளிக்கப்படும் என அமெரிக்கா கூறியுள்ளது பாதுகாப்பு மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நேர்மையாள அமைதியான அனைவருக்கும் சமவாய்ப்பு வழங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கும் இருநாடுகளும் இணைந்து செயல்படுவதென கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது

அனைத்து மாவட்டங்களிலும் இதன்படி விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படவுள்ளன குழந்தைகள் மற்றும் மகளிருக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரிக்க இந்த நீதிமன்றங்கள் அமைக்கப்படவுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது மாவட்ட கூடுதல் நீதிபதிகள் இந்நீதிமன்றங்களில் வழக்குகளை விசாரிக்க உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது முற்றிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பினாக்கா ஏவுகணையை பாதுகாப்பு ஆராய்ற்சி மற்றம் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக சோதித்துள்ளது ஒடிசாவின் சந்திப்பூரில் உள்ள ஆய்வு தளத்தில் இச்சோதனை நடைபெற்றதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது

வெளிநாடுகளில் வாழும் இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட இதற்கான சான்றைக்கொண்டு இந்தியாவிற்கு எளிதில் பயணம் மேற்கொள்ளும் வகையில் விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளதாக அபுதாபி மற்றும் தபாயிலுள்ள இந்திய தூதரகங்கள் தெரிவித்துள்ளன

இதேபோல் வெளிநாடு வாழ் இந்தியர் சான்றை புதுப்பிக்காத பட்சத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்ட சான்றையும் பாஸ்போர்ட்டையும் கொண்டு இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார் அங்குள்ள பாதுகாப்பு படையின் தலைமையக வளாகத்தில் அந்த நபர் திடீரென தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் ஐந்து பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவின் பாதுகாப்பு படை தினம் இன்று கொண்டாடப்படவுள்ள நிலையில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஐ பி எல் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்றது